உரையாற்றுகிறார்

இரண்டு நாள் அரசுமுறைப்பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

இன்று உஸ்பெகிஸ்தான் புறப்படுகிறார்

புதுதில்லியில் உள்ள ராம்லீவா மைதானத்தில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா உரையாற்றினார்

எதிர்க்கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியைப் பிடிக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையிலேயே இயங்குவதாகவும் தமது கட்சி நாட்டின் கலாச்சாரத்தை பாதகாக்கவும் ஏழைகளின் நலனுக்காகவும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் பிஜேபி கொள்கைகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச்செல்லவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

இப்பிரச்சனைக்கு விரைந்து தீர்வுகாண காங்கிரஸ் கட்சி தடையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இவ்வாண்டு பொதுத்தேர்தல் வருவதையொட்டி பிஜேபி செயற்குழுக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த சட்டத்திருத்த மசோதா குறித்து முகநூலில் கட்டுரை எழுதியுள்ள அவர் மத்திய அரசின் சுட்டம் அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகளுக்கு ஏற்பவாறு நிறைவேற்றப்பட்டுள்ளதாகக் கூறினார் அரசியல் சாசன அமைப்பின் முதல் பக்கத்தில் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்பு மற்றும் நீதி வழங்கப்படவேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசு முறைப் பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இன்று உஸ்பெகிஸ்தான் புறப்படுகிறார் தனது பயணத்தின் முதல் கட்டமாக சுமர்கான் செல்லும் அவர் இந்தியா மத்திய ஆசியா ஒத்துழைப்பு பேச்கவார்த்தை கூட்டத்திற்கு உஸ்பெகிஸ்தாள் அமைச்சர் அப்துல்வா கமுல்வோ வுடன் இணைந்து தலைமை தாங்குகிறார் இப்பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்படவேண்டிய ஒத்துழைப்பு மற்றும் இணைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக திருமதி சுஷ்மா ஸ்வராஜிற்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அழைப்பை ஏற்று அவர் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் கிர்கிஸ்தான் கஜகிஸ்தான் தர்க்மினிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் பொருளாதாரம் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துறைகளில் மத்திய ஆசியநாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்திய வெளியுறவுத்துறை விருப்பம் தெரிவித்துள்ளது

மும்பையில் உள்ள சத்யஜித் ரே திரைப்பட மற்றம் தொலைக்காட்சி பயிற்சி கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத்தேர்வு எதிர்கொள்வது குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெறவுள்ளது

இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த பொருளாதார வல்லுநர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்துகின்றனர் செயற்கை நுண்ணறிவு வேளாண் உணவு உற்பத்தி பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் கற்றுவா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் செய்வதற்கும் இந்த மாநாட்டில் வாய்ப்பு வழங்கப்படவுள்ளது வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்படவுள்ளது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு இம்மாநாட்டின் தொடக்க நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார் தென்கொரியா ஐக்கிய அரபு எமிரேட் உக்ரைன் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகப் பிரதிநிதிகளுடனும் அமைச்சர் பேச்சு வார்த்தை நடத்தவுள்ளார் முன்னாள் ராணுவ வீரர்கள் தினம் வரும் திங்கட்கிழமை கடைப்பிடிக்கப்படவுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ராணுவம் கடற்படை மற்றும் வான்படையைச் சேர்ந்த மூத்த வீரர்களை கவுரவிக்கும் நோக்கத்துடன் அன்றைய தினத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பாதுபாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மவா சீத்தாராமன் கலந்து கொண்டு வீரர்களை கவுரவிக்கிறார் மத்திய புலனாய்வு நிறுவனம் சி பி ஐ யின் புதிய செய்தித்தொடர்பாளராக திரு நிதின் வகாங்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய தகவல் சேவையின் அதிகாரியாக உள்ள அவர் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத் துறையில் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் குடியரகத்தலைவர் மாளிகை பிரதம் அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சகம் பத்திரிக்கை தகவல் அலுவலகம் புத்தக வெளியீட்டுப்பிரிவு ஆகிய துறைகளில் பணியாற்றியுள்ளார் அகில இந்திய வானொலியின் இலங்கை சிறப்பு செய்தியாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்

இதுகுறித்து டிவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் திறமை வாய்ந்த அதிக ஆற்றலை உடைய வல்லுநர்கள் அமெரிக்காவில் பணியாற்றுவதை தாம் எப்போதும் வரவேற்பதாக கூறியுள்ளார் இவர்களுக்கு குடியுரிமை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு ஒத்துழைப்பு தொடர்பான முதலாவது அதிகாரிகள் மட்டத்திவான ஆவோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது ஏற்கெனவே இந்த இரு துறைகளிலும் ஒத்துழைப்பிற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இரு நாட்டு அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சு வார்த்தை நடைபெற்றது அந்தக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது

இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறைச் செயலாளர்கள் கொரங்கலால் தாஸ் மற்றும் எஸ் குமரன் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் ஆப்கானிஸ்தானில் கிழக்கு நங்கர்ஹார் மாகாணத்தில் அரசுப்படையினர் நடத்திய விமானப்படை தாக்குதலில் ஏழு தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் இவர்கள் ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் நேரிட்ட பளிச்சரிவு கற்றுவா விடுதி ஒன்றை தாக்கியதில் நான்குபேர் உயிரிழந்துள்ளனர்

ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் பளிப்பொழிவின் காரணமாக சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதன்காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது

பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் மாதவரம் தாம்பரம் பூவிருந்தவல்லி கோயம்பேடு மற்றும் கே கே நகர் பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக குழந்தை திருமணங்கள் தடுக்கப்படுவதுடன் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களும் குறைந்துள்ளதாக அமைச்சர் கூறினார்

இந்தத் தொடரின் முதல் ஆட்டம் இந்திய நேரப்படி காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு தொடங்குகிறது இப்போட்டியில் மகேந்திரசிங் தோனி பங்கேற்பார் என தெரிகிறது